இரண்டாம்கட்டதேர்தல் வாக்குப்பதிவுக்காகநாடுமுழுவதும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தீவிரபிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர்

ஜெர்மனியில் நடைபெறும் உலகக்கோப்பைகுத்துச்சண்டைபோட்டியில் மீனாகுமாரிமைஸ்னம் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்

ஹைதராபாதில்ஹைதராபாத் அணிதில்லிஅணியையும்எதிர்கொள்கின்றன

ஏழாம் கட்டமக்களவைத் தேர்தல் நடக்கவிருக்கும் மாநிலங்களில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் உச்சகட்டத்தைஎட்டியுள்ளது

பிரதமர் திருநரேந்திரமோடிதமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் நேற்றுபலகூட்டங்களில் பேசினார் திருராகுல்காந்திகர்நாடகமாநிலத்திலும் திருஅமித் ஷா மாயாவதிஆகியோர் உத்தரபிரதேசத்திலும் பலகூட்டங்களில் பேசினார்கள்

திரு ரங்கநாத் மிஷ்ரா திரு ஏ கேதிர்பாதி திருஅஃப்தாப் ஆலம் ஆகியோர் போட்டியிடும் தொகுதிகளும் இந்தபட்டியலில் இடம்பெற்றுள்ளன மக்கள் சுகாதாரம் விவசாயம் ஊரகமின்திட்டம் போன்ற சமூக வளர்ச்சித் திட்டங்களில் பிரதமர் திருமோடியின் அரசுமிகப்பெரியவெற்றிகண்டுள்ளதுஎன்றுநித்திஆயோக்கின் முன்னாள் தலைவர் திருஅரவிந்த் பனகிரியாபாராட்டியிருக்கிறார்

கட்டமைப்பைபொறுத்தவரைசாலைகள் ரயில்வே நீர்வழி சிவில் விமானபோக்குவரத்துடிஜிட்டல்மயம் போன்றவற்றில் அரசுநல்லமுன்னேற்றம் கண்டுள்ளதுஎன்றும் அவர் கூறினார்

உலகின் பல்வேறுபகுதிகளில் வாழும் இந்தியவம்சாவளியினர் மத்தியில் சமூக வலைதளங்களின் மூவம் கலந்துரையாடிய அவர் இதனைத் தெரிவித்தார் பிரதமர் திருநரேந்திரமோடியின் முயற்சிகளால் இந்தமுன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகஅவர் குறிப்பிட்டார் முன்னதாக உலகின் மோசமானபொருளாதாரத்தைக் கொண்டநாடுகளின் பட்டியலில் இருந்த இந்தியா தற்போத உலகின் ஆறாவதுமிகப்பெரியபொருளாதாரநாடாகவிளங்குவதாகஅவர் தெரிவித்தார் புத்தாண்டுதினம் இன்று வைசாஹி விஷூ ரங்கோலிபிகு நபாபாஷா வைசக்கரிமற்றும் சித்திரைமுதல் நாள் என்றபெயரில் நாடுமுழுவதம் கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணைத் தலைவர் திருவெங்கையாநாயுடு மற்றும் தலைவர்கள் வாழ்த்துதெரிவித்துள்ளார்கள் புத்தாண்டுதினமான இன்றுமக்களுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிவாழ்த்துதெரிவித்துள்ளார் இதேநாளில் ஒடிசாவில் மஹாவிஷுப சங்கராந்திஎன்றபெயரில் புத்தாண்டும் நாட்டின் இதரபகுதிகளில் பைஷாகிஎன்றபெயரிலும் புத்தாண்டுவிழாகொண்டாடப்படுகிறது நாட்டின் பல்வேறுபகுதிகளில் உள்ளமக்கள் வெவ்வேறுவிழாக்கள் கொண்டாடினாலும் வேற்றுமையில் மதநல்லிணக்கம் சகோதரத்துவம் ஆகியபண்புகளையே இந்தவிழாக்கள் ஒற்றுமை பிரதிபலிக்கின்றனஎன்றுபிரதமர் தமதுவாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அனைவரதுவாழ்விலும் வளம் பொங்கட்டும் நலம் சிறக்கட்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இலங்கையிலும் சித்திரைமுதல் நாள் தமிழ் புத்தாண்டுகொண்டாப்படுகிறது இதேநாளில் சிங்கள புத்தாண்டும் அந்தமக்களால் கொண்டாடப்படுகிறது

அவரதுபிறந்தநாளையொட்டிநாடுமுழுவதும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன நாடாளுமன்றவளாகத்தில் உள்ளஅவரதுஉருவச்சிலைக்குமலரஞ்சலிசெலுத்தப்பட்டது

அவரதுவாழ்க்கையிலிருந்தும் போதனைகளிலிருந்துபாடம் கற்கமக்கள் சூழலைஏற்கவேண்டும் என்றும் அவர் தமதுசெய்தியில் குறிப்பிட்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் திருவெங்கையாநாயுடு வெளியிட்டசெய்தியில் இந்தியவரலாற்றில் அழிக்கமுடியாததடம் பதித்தவர் அண்ணல் அம்பேத்கர் என்றுகூறியிருக்கிறார் சமூக சீர்திருத்தவாதியாகவும் சட்டவல்லுநராகவும் மிகச்சிறந்தகல்விமானாகவும் விளங்கியடாக்டர் அம்பேத்கர் மக்கள் உரிமைக்காகபோராடியமாபெரும் வீரர் என்றும் திருவெங்கையாநாயுடு கூறியிருக்கிறார் சமூக கொடுமைகளுக்குஎதிராகவும் சமத்துவத்தைநிலைநாட்டவும் போராடியஅண்ணல் அம்பேத்கர் கல்வி அறிவின் மூலம் மகளிரைமேம்படுத்தவேண்டும் என்றும் கூறியிருப்பதைகட்டிக்காட்டியுள்ளார் தேசநிர்மாணத்தில் அண்ணல் அம்பேத்கரின் பங்களிப்பு மதிப்பிடமுடியாதுஎன்றும் அவரதபணிகள் ஒவ்வொரு இந்தியருக்கும் உந்துசக்தியாகவிளங்குகிறதுஎன்றும் குடியரகதுணைத் தலைவர் தமதுசெய்தியில் தெரிவித்துள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிவெளியிட்டுள்ளடுவிட்டர் பதிவில் அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதிக்கும் போராடியமுன்னோடிஎன்றும் இந்தியஅரசியல் சாசனத்தின் சிற்பிஎன்றும் குறிப்பிட்டுள்ளார்

இந்தியமுதலீட்டுசந்தையில் ஏற்பட்டுள்ளவளர்ச்சிகாரணமாக இந்தமுதலீடுஅதிகரித்துள்ளதுஎன்றுபொருளாதாரநிபுணர்கள் கருத்துதெரிவித்துள்ளார்கள் வளர்ச்சியடைந்தநாடுகளின் பொருளாதாரம் இறங்குமுகமாக இருப்பதும் இந்தியமுதலீட்டுசந்தையின் வளர்ச்சிக்குகாரணம் என்றுஅவர்கள் கூறுகிறார்கள் தமிழகத்தில் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் தேர்தல் காலகாவல்துறைதலைவர் ஆகியோர் தலைமையில் ஆய்வு கூட்டம் நேற்றுநடைபெற்றது சென்னையில் காணொலிகாட்சி மூலம் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அனைத்தமாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறைகண்காணிப்பாளர்கள் கலந்துகொண்டனர் தொகுதிவாரிநிலவரம் பாதுகாப்புப் படைகளைஈடுபடுத்துவது பதற்றமானவாக்குச் சாவடிகளில் மேற்கொள்ளவேண்டியசிறப்பு ஏற்பாடுகள் இந்தஆய்வின் போதுவிவாதிக்கப்பட்டது வாக்குச்சாவடிகளுக்குமின்னணுவாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவிற்குதேவையானசாதனங்களைகொண்டுசெல்வதற்கு ஆங்காங்கேமண்டல அளவிலானகுழுக்கள் குறித்தும் விரிவாகவிவாதிக்கப்பட்டது

அதைதடுக்கசிறப்பு செயல்திட்டங்களைநிறைவேற்றுவது வேட்பாளர்கள் பாதுகாப்பை உறுதிசெய்வது குறுஞ்செய்திகளைகண்காணிப்பதுஆகியவைகுறித்தும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

வாக்காளர்களுக்குகுறிப்பாகமாற்றுத்திறனாளிவாக்காளர்களுக்குசெய்யப்பட்டுள்ளவசதிகள் குறித்துமக்களிடையேவிழிப்புனர்வைஏற்படுத்துவதற்காக ஆங்காங்கேஉள்ள சமூக குழுக்களையும் குடியிருப்பு நல சங்கங்களையும் அந்தமாநிலதேர்தல் அலுவலகம் ஈடுபடுத்தியுள்ளது

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றுமாலைநான்குமணிக்குநடைபெறும் போட்டியில் கொல்கத்தாஅணியும் சென்னைஅணியும் மோதுகின்றன